உலகநாடுகளின்பாதுகாப்புவிஷயத்தில் சர்வதேசசட்டங்களுக்குஉட்பட்டுநியாயமான வெளிப்படையானதீர்வுகளைகாண்பதற்குஇந்தியாஅழைப்புவிடுத்துள்ளது ரஷ்யாவுக்குபயணம்மேற்கொண்டுள்ளபாதுகாப்புஅமைச்சர்திரு

ஷாங்காய்ஒத்துழைப்புஅமைப்பின்பாதுகாப்புஅமைச்சர்கள்மாநாட்டில்உரை யாற்றினார் காவல்துறைஅதிகாரிகள்எப்போதும்விழிப்புடனும் எதிர்பாராதபிரச்னைகளைசந்திக்கதயாராகவும்இருக்கவேண்டும்என்றுபிரதம ர்திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார்

இதேர்வுகளைஒத்திவைக்கக்கோரியமறுஆய்வுமனுக்களைஉ ச்சநீதிமன்றம்நிராகரித்துள்ளது

உலகநாடுகளின்பாதுகாப்புவிஷயத்தில் சர்வதேசசட்டங்களுக்குஉட்பட்டுநியாயமானவெளிப்படையானதீர்வுகளைகாண்பத ற்குஇந்தியாஉறுதிபூண்டுள்ளதாகபாதுகாப்புஅமைச்சர்திரு ராஜ்நாத்சிங்கூறியுள்ளா ரஷ்யாவுக்குமூன்றுநாள்அரசுமுறைப்பயணமாகசென்றுள்ளதிரு ராஜ்நாத்சிங் மாஸ்கோவில்நடைபெற்றஷாங்காய்ஒத்துழைப்புஅமைப்பின்பாதுகாப்புஅமைச்சர்க ள்மாநாட்டில்உரையாற்றினார்

பரஸ்பரநம்பிக்கை ஒத்துழைப்பு சர்வதேசசட்டங்களைமதித்துநடப்பது சகநாடுகளின்இறையாண்மையைமதிப்பதுபோன்றவைஅவசியம்என்றும்திரு ராஜ் நாத்சிங்தெரிவித்தார்

ஆப்கனிஸ்தானில்தற்போதுநிலவும்சூழ்நிலைகுறித்துகவலைதெரிவித்தஅமைச்சர்தி ரு ராஜ்நாத்சிங் அந்நாட்டுமக்களின்அமைதிமுயற்சிகளுக்குஇந்தியாதொடர்ந்துஆதரவுஅளிக்கும்எ ன்றுதெரிவித்தார் பயங்கரவாதஎதிர்ப்புமற்றும்அமைதிக்காகவருடாந்திரபயிற்சிகளைநடத்தும்ரஷ்ய அமைப்பிற்குஇந்தியாநன்றிதெரிவிப்பதாகவும்அவர்தெரிவித்தார்

ராஜ்நாத்சிங் நோய்த்தொற்றுபாதிக்கப்பட்டவர்களுக்குதமதுஅனுதாபங்களையும்தெரிவித்தார் காவல்துறையினர்எப்போதும்விழிப்புடனும் எதிர்பாராதபிரச்னைகளைசந்திக்கதயாராகவும்இருக்கவேண்டும்என்றுஇளம்ஐ

அதிகாரிகளிடம்பிரதமர்திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார் ஹைதராபாத்தில்உள்ளசர்தார்வல்லபாய்படேல்காவல்துறைபயிற்சிஅகடமியில்பயி ற்சிபெற்றுவரும்ஐ பி எஸ்

இளைஞர்கள்தவறானவழிக்குசெல்லாமல்தடுக்கவேண்டியஅவசியத்தைபிரதமர்வலி யுறுத்தினார் காவல்துறையில்பெண்அதிகாரிகளும்சிறப்பாகபணியாற்றமுடியும்என்றும்அவர்கு றிப்பிட்டார் யோகா பிரணாயமம்ஆகியபயிற்சிகளைமேற்கொள்வதன்மூலம்மனஅழுத்தத்தில்இருந்துகா வல்துறையினர்விடுபடமுடியும்என்றும்அவர்தெரிவித்தார் காவல்துறையினர்மீதுமக்கள்கொண்டிருக்கும்தவறானகருத்துக்களைமுற்றிலும்மா ற்றவேண்டுமென்றும்அவர்கேட்டுக்கொண்டார் பிரதமரின்ஊக்கம்அளிக்கும்பேச்சு இளம்காவல்துறைஅதிகாரிகளுக்குஉற்சாகத்தைஅளித்துள்ளதாகஉள்துறைஅமைச் சர்திரு அமித்ஷாகூறியுள்ளார் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும்இடையேநல்லுறவைவலுப்படுத்துவதற்குபிரதமரின்வழிகாட்டுத ல்கள்உதவும்என்றும்அவர்குறிப்பிட்டிருக்கிறார் நாட்டின்பாதுகாப்பையும் இறையாண்மையையும்காப்பதற்குஇளம்அதிகாரிகள்அர்ப்பணிப்புடன்செயல்படு வார்கள்என்றும்உள்துறைஅமைச்சர்நம்பிக்கைதெரிவித்தார்

குணம்அடைந்தவர்களின்எண்ணிக்கைஅதிகரித்துவருவதால் மருத்துவமனைகளில்சிகிச்சையில்இருப்பவர்களின்விகிதம்குறைந்துவருகிறதுஎன் றும்சுகாதாரத்துறைதெரிவித்துள்ளது சிகிச்சைபெறுபவர்களில்பூஜ்யம்புள்ளிஐந்துசதவீதம்பேருக்குமட்டுமேசுவாசிப்பதற் குவென்டிலேட்டர்உதவிதேவைப்பட்டுஉள்ளதாகவும்தெரிவிக்கப்பட்டிருக்கிறது

இதேர்வுகளைதள்ளிவைக்கக்கோரியமறுஆய் வுமனுக்களைஉச்சநீதிமன்றம்நிராகரித்துள்ளது இந்ததேர்வுகளைஎதிர்த்துஏற்கனவேதாக்கல்செய்யப்பட்டமனுக்களைஉச்சநீதிமன்ற ம்தள்ளுபடிசெய்திருந்தது

மனுக்களைவிசாரித்தநீதிபதிகள்அசோக்பூஷன் பி

அரசின்இந்தஅவசரத்திருத்தச்சட்டத்திற்குஆளுநர்திரு

நோய்தொற்றுதடுப்புவிதிகளைமீறிசெயல்படுவது விதிகளைஅமல்படுத்துவோர்மீதுதாக்குதல்நடத்துவதுஆகியவைகுற்றம்என்றுஅவச ரச்சட்டத்தில்கூறப்பட்டுள்ளது இந்தசட்டத்தின்கீழ்எந்தெந்தகுற்றங்களுக்குஎவ்வளவுஅபராதம்என்பதற்கானவிதிமு றைகளையும்அரசுவெளியிட்டிருக்கிறது

பருப்பு எண்ணெய்வித்துக்கள் தானியங்கள்பயிரிட்டுமுடிந்தநிலையில் நெல்பயிரிடுவதுதொடர்ந்துநடைபெற்றுவருகிறதுஎன்றுவேளாண்மைத்துறைஅமை ச்சர்திரு நரேந்தர்சிங்தோமர்தெரிவித்துள்ளார்

விதைகள் உரங்கள்மற்றும்பூச்சிகொல்லிமருந்துகளைசரியானநேரத்தில்விவசாயிகளுக்குசப் ளைசெய்ததால் பயிரிடும்பணியில்தொய்வுஏற்படவில்லைஎன்றும்அவர்தெரிவித்துள்ளார்

நரவனேதிரு ம்பினார் லடாக்கில்லேபகுதியைஒட்டியுள்ளஇந்திய சீனஎல்லைக்குராணுவதலைமைதளபதிகடந்தவியாழக்கிழமைசென்றார் எல்லைக்கட்டுப்பாடுகோடுஅருகேசீனஅத்துமீறல்கள்தொடர்பாகநேரில்நிலைமைக ளைபார்வையிட்டு ராணுவவீரர்களிடம்விவரங்களைகேட்டறிந்தார் ராணுவவீரர்களின்பணிகளைபாராட்டியஅவர் எல்லைப்பகுதியில்மேற்கொள்ளப்பட்டமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகளில்திருப்தி ஏற்படுவதாகதெரிவித்திருக்கிறார் ரஷ்யாவுக்குஅரசுமுறைபயணமாகசென்றுள்ளபாதுகாப்புஅமைச்சர்திரு

மாஸ்கோவில்நடைபெற்ற ஷாங்காய்ஒத்துழைப்புஅமைப்பின்பாதுகாப்புஅமைச்சர்கள்மாநாட்டுக்குஇடையே இந்தசந்திப்புநடைபெற்றது லடாக்எல்லையில்இந்தியா சீனாநாடுகளுக்குஇடையேமோதல்போக்குகாணப்படும்சூழலில் இருநாட்டுபாதுகாப்புதுறைஅமைச்சர்கள்பேச்சுவார்த்தைமிகவும்முக்கியத்துவம்பெ ற்றுள்ளது இந்தசந்திப்பில்இருநாட்டுஅதிகாரிகளும்பங்கேற்றுள்ளனர்